ராணுவத் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் ராணுவத் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் உள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க லோங்வாவா எல்லைப் பகுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ராணுவ வீரர்களுடன் நேற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடனார் இந்நிகழ்ச்சியின்போது ராணுவ வீரர்களிடையே உரையாற்றிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக தைரியமுடன் செயல்படும் ராணுவ வீரர்களால் நாடு பெருமை அடைவதாக கூறினார் மலைப்பகுதிகள் பாலைவனம் காடு கடல் உள்ளிட்ட எந்த கடின சூழ்நிலைளையும் எதிர்கொண்டு நமது ராணுவ வீரர்கள் வெற்றியடைவதாக பிரதமர் தெரிவித்தார் லோங்வாலா பகுதியில் நடைபெற்ற போரில் வீரர்களின் திறன் எப்போதும் நினைவில் கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் மீத் தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் ஊடுருவல்காரர்களுக்கு எதிராக திறம்பட செயல்படும்போது நாடு பாதுகாக்கப்படுவதாக பிரதமர் கூறினார் இந்திய வீரர்களின் வலிமை மற்றும் தைரியத்தால் ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் எல்லைப் பகுதியை பாதுகாப்பதிலிருந்து நமது வீரர்களை எந்த நாடும் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார்

நமது ராணுவத்தின் மீதான நன்மதிப்பு மேலும் அதிகரித்து வருவதாகத் தெரிவித்த பிரதமர் பல்வேறு பெரிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் சில நாடுகள் தங்களது எல்லைகளை அத்தமீறி விரிவுப்படுத்த வேணடும் என்ற நோக்கில் செயல்படுவதாகவும் இது ஒரு மனநோயைப் போன்றது என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் இத்தகைய சக்திகளை இந்தியா முறியடிக்கும் என்றம் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்க அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டுமென்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார்

கோவிட் பாதிப்பு தற்போது உள்ளதால் இந்த ஆண்டு தீபாவளிப் பண்டிகையின் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகக் கூறினார் கடந்த சில ஆண்டுகளைக் காட்டிலும் இந்த ஆண்டு தீபாவளிப் பண்டிகை பொதுவாக பாதுகாப்பானதாகவே அமைந்தது என்று அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது

திருத்தம் மற்றும் பெயர் நீக்குவது தொடர்பாக விண்ணப்பங்களை வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கென சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

பெயர் வரைவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டபின் ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் தேர்வு செய்யப்பட்ட தேசிய ஜனநாயகக் கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது இந்தக் கூட்டத்தில் முதலமைச்சராக மீண்டும் திரு நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபி ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா விகாஷி இன்சான் கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர் புதிய அமைச்சரவை தொடர்பாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குமரிக் கடல் முதல் அந்தமான் கடல் பகுதி வரை நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை அய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த மழையும் கூறியுள்ளது வங்கக் கடல் மேலடுக்கு கழற்சி தமிழக கடல் பகுதி நோக்கி இன்று நகரும் என்றும் இதனால் சென்ளை காஞ்சிபுரம் திருவள்ளுர் செங்கல்பட்டு நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் இன்று அதிகாலை பரவலாக கனமழை பெய்தது

அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சீனாவில் இந்தியாவின் சரக்குக் கப்பல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மறத்துள்ள அந்நா்டடு வெளியுறவு அமைச்சகம் வணிகக் காரணங்களால்தான் அந்தக் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அத்தமீறி தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மத்தியப்பிரதேச மாநில பிஜேபி தலைவர் கைலேஷ் சரங் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காற்று மாசு நேற்று மாலை மோசமடைந்ததாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே முள்ளிக்காடு வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அதிகளவு உபரிநீர் திறந்து விடப்படுவதால் கரையோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் தளியார் விளையாட்டு அகாடமிகளுக்கு நிதியுதவி வழங்க புதிய ஊக்கத் தொகை அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தொலைதூரப் பகுதிகளில் உள்ள திறன் வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகக் கூறினார் சிறந்த வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் விளையாட்டு அமைப்புகளை ஊக்கப்படுத்த இந்த நடவடிக்கை துணை புரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசின் இந்த முடிவுக்கு பல்வேறு முன்னணி விளையாட்டு வீரர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச்செய்திகள் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் கேரி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஷ்வரன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்